சாதனங்கள் மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

கூட்டம் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது

பிரிவுகளில் வெற்றிபெற்றுள்ளனர் மக்களவைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வி வி பேட் சாதனங்கள் பலத்த பாதுகாப்புடன் மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது சில இடங்களில் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாற்ற முயற்சி நடந்ததாக கூறப்படும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி இருப்பதாக புகார்கள் வந்துள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளது இத்தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்தகைய செய்திகள் அனைத்தும் முற்றிலும் தவறானவை என்றும் சிறிது கூட உண்மையற்றவை என்றும் கூறியுள்ளது தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்களும் ஒப்புகைச்சீட்டு சாதனங்களும் வேட்பாளர்கள் முன்ளிலையில் பத்திரமாக சீலிடப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் வீடியோ புகைப்பட சான்றுடன் வைக்கப்பட்டுள்ளது என்று ஆணையும் கூறியுள்ளது இது தவிர இந்த பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் சி சி டி வி கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு பாதுகாப்புப் படையினரும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

ஒப்புகைச்சீட்டு எண்ணிக்கையை மேற்கொள்ளும் வாக்குச்சாவடிகளை வாக்கு எண்ணிக்கைக்கு பின்னர் கண்டறிவதற்கு பதிவாக வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னதாகவே அவற்றை கண்டறியவேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் புதுதில்லியில் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளன

தேர்தல் ஆணையத்தில் முறையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் ஒப்புகைச்சீட்டுகளை எண்ணும்போது குறைபாடுகள் இருந்தால் அந்த வாக்குச்சாவடி எந்த சட்டமன்றத்தொகுதிக்குட்பட்டதோ அந்த தொகுதியில் அனைத்து ஒப்புகைச்சீட்டுகளையும் எண்ணி சரிபார்க்கவேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியதாக கூறினார் மக்களவைத்தேர்தல் மற்றும் நான்கு மாநில சுட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடனும் அதிகாரப்பூர்வமாகவும் வெளியிட அகில இந்திய வானொலியின் செய்தி சேவை பிரிவு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது

தேசிய ஜனநாயகக் கூட்டணித்தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முள்ளதாக மத்திய அமைச்சர்கள் கூட்டத்தை பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கூட்டியுள்ளார் புத்தில்லியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தற்போது நடைபெறும் இந்த கூட்டத்தில் நாட்டிற்கு தொண்டாற்றிய அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது பிரதமர் திரு நரேந்திரமோடி திரு ராஜ்நாத்சிங் திருமதி நிர்மலா சீத்தாராமன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துகொண்டனர் இதன்தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயகக் கூட்டணித்தலைவர்களுக்கு திரு அமித்ஷா விருந்தளிக்கிறார் இந்த கூட்டத்தில் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் மேற்கொள்ளவேண்டிய உக்தி குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று கணிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது

தில்லியில் அவரது நினைவிடமான வீாபூமியில் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி தலைவர் திருமதி சோனியாகாந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி முன்னாள் குடியரகத் தலைவர் திரு பிரணாப் முகா்ஜி முன்னா்ள குடியரசு துணைத்தலைவர் திரு ஹமீத் அன்சாரி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மலர்துவி அஞ்சலி செலுத்தினர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடியும் டிவிட்டரில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் அவர் உயிர்நீத்த இடமான ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின மூத்த தலைவர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் பயங்கரவாத எதிர்ப்பு தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது

சென்னையைச் சேர்ந்த தொழில்நுட்ப நிபுணர்கள் சிலர் தாக்கல் செய்த பொதுநல மலு உச்சநீதிமன்ற விடுமுறைக்கால அமா்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த நீதிபதி திரு அருண்மிஸ்ரா தலைமையிலான அமா்வு ஏற்கனவே இது குறித்து தலைமை நீதிபதி திரு ரஞ்ஐன் கோகோய் தலைமையிலான அமா்வு தெளிவான உத்தரவை பிறப்பித்துவிட்டதால் அதை மீறி உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று கூறியது

ஜெட் ஏர்வேஸ் தனியார் விமான நிறுவனத்தை மீண்டும் இயக்கக்கோரியும் நிலுவையில் உள்ள தங்களது ஊதியத்தை வழங்கக்கோரியும் அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் சிவில் விமானப்போக்குவரத்து அமைச்சகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடும் நிதிநெருக்கடி காரணமாக விமானங்களின் இயக்கத்தை ரத்து செய்த ஜெட் ஏர்வேஸ் விமானநிறுவனத்தை வாங்குவதற்க யாரும் முன்வராதநிலையில் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது போராட்டம் நடத்திய ஊழியர்களின் பிரதிநிதிகள் சிவில் விமானப்போக்குவரத்து அமைச்சகத்தின் இணைச்செயலர் திரு எஸ் கே மிஸ்ராவை சந்தித்து தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவருவது பற்றி அரசும் தீவிர கவனம் எடுக்கப்படும் செலுத்தி வருவதாகவும் இதற்கான நடவடிக்கைகள் பிரதிநிதிகளிடம் உறுதியளிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் கூறுகிறார் எதிர்வரும் பருவமனழயை கருத்தில் கொண்டு மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளவேண்டும் என்று மத்திய உள்துறைச்செயலர் திரு ராஜீவ் கவுபா அறிவுறுத்தியுள்ளார்

இதற்கான கவுண்ட்டவுன் இன்று அதிகாலை நான்கரை மணிக்கு தொடங்கியது இதனை தொடர்ந்து நாளை காலை ஐந்தரை மணியளவில் ராக்கெட் விண்ணில் ஏவப்படவுள்ளது ராக்கெட்டில் நான்காவது கட்ட எரிபொருள் நிரப்பும் பணி திருப்திகரமாக நடந்து வருகிறது என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் அருணாச்சலப்பிரதேசத்தில் அடையாளம் தெரியாக மர்மநபர்கள் நடத்திய தாக்குதலில் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்தனர்

நியுசிலாந்தின் கிரைஸ்ட்சர்ச் மசூதியில் நடந்த தாக்குதலில் சுப்பந்தப்பட்ட பிரிண்டன் டாரன்ட்டின் மீது பயங்கரவாத குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது

குவஹாத்தியில் நடைபெற்ற இரண்டாவது இந்திய ஓபன் சர்வதேச குத்துக்கண்டை போட்டியில் இந்தியாவைச்சேர்ந்த எட்டு வீரர்கள் தங்களது பிரிவுகளில் வெற்றி பெற்றுள்ளனர்

மோளிகா நிக்கத் மஞ்கராணி ஆகிய வீராங்கனைகளும் இன்றைய போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளனர் ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யு டியூப் சேனலிலும் எமது செய்தி அறிக்கைகளை நேயர்கள் கேட்கலாம்